பி

சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைஸர்ஸ் ஹைதராபாத் ஐ எதிர்கொள்கிறது

உற்பத்தியாளர்களிடமிருந்து மாநில தனியார் இத்தடுப்பூசி அரசுகள் மருத்துவமனைகள் பிற தொழிற்நிறுவனங்கள் தடுப்பூசியை நேரடியாக வாங்கிக் கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது

பிரகாஷ் சென்னையில் கோவிட் தொற்று அதிகரித்து வருவதால் உணவகங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் சிகிச்சை மையம் அமைக்க அனுமதி அளித்து மாநகராட்சி ஆணையர் திரு

இதற்கான தொழில்நுட்பத்தை இந்த அமைப்பு நிறுவி இருப்பதாகவும் தேஜஸ் இலகுரக விமானம் ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டை களைவதற்கான பணிகளில் ஈடுபடுத்தப்படும் என்றும் கூறினார்

பெரம்பலூர் மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள தேர்தல் அலுவலர்கள் மற்றும் வேட்பாளர்கள் முகவர்கள் உள்ளிட்டோருக்கான கோவிட் பரிசோதனை முகாம் பெரம்பலூர் சார் ஆட்சியர் அலுவலகத்திலும் குன்னம் தாலுக்கா அலுவலகத்திலும் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது

இவர்கள் அனைவரும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றி ஒத்துழைப்பு தரவேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார்

செந்தில்ராஜ் கூறியிருக்கிறார்

திருச்சி சாரநாதன் சமயபுரம் ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரிகள் மற்றும் திருச்சி ஜமால் துறையூர் இமயம் கலை அறிவியல் கல்லூரிகளில் வாக்கு எண்ணிக்கை பணிகளில் ஈடுபடவுள்ள அலுவலர்களை தேர்வு செய்யும் முதற்கட்ட பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி

பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது இதன்படி இரு நாட்டு சுங்க அதிகாரிகளுக்கு இடையே தகவல்கள் பரிமாற்றம் புலனாய்வு நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பிற்கு வகை செய்யப்பட்டுள்ளன

மெகராஜ் ஆய்வு செய்தார்

முதியவர்கள் நோய் பாதித்தவர்கள் வெளியே செல்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டுமென்றும் அவர் கூறினார்

பி